செய்ய வகை செய்யும் அவசரச் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர்திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார்

பிரதமர்திரு நரேந்திரமோடிபஞ்சாயத்து தலைவர்களுடன் நாளையும்வரும்திங்கட்கிழமைமாநிலமுதலமைச்சர்களுடனும்காணொலிக் காட்சிமூலம்ஆலோசனைநடத்தஉள்ளார்

தமிழகத்தில் மேலும் சில தொழிற்சாலைகளுக்கு ஊரடங்கில் இருந்து விலக்கு அளிப்பது தொடர்பாக தொழில் அதிபர்களுடன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார்

இதன் மூலம் மருத்துவர்கள் மருத்துவம்சார் பணியாளர்களுக்குமற்றவர்களால் உடல் ரீதியாககாயங்கள் அல்லதுசொத்துகளுக்குகேதம் ஏற்படுத்தப்பட்டால் இழப்பீடுபெற முடியும்

கூடிய வழங்கியதுகுறிப்பிடத்தக்கது ஊரடங்குஅமல்படுத்தப்பட்டகுழலில் பிரதமர் திரு நரேந்திரமோடிவரும் திங்கட்கிழமைஅனைத்துமாநிலமுதலமைச்சர்களுடன் காணொலிகாட்சி மூலம் ஆவோசனைநடத்தஉள்ளார்

இந்நிலையில் நாளை பஞ்சாயத்து ராஜ் தினத்தைமுன்னிட்டுபிரதமர் திரு நரேந்திரமோடி பஞ்சாயத்துதலைவர்களுடன் காணொலிகாட்சி மூலம் உரையாடஉள்ளார்

பிரகாஷ்ஜவ்டேகர்தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என மைக்ரோசாப்ட் நிறுவனரும் கேட்ஸ் அறக்கட்டளை தலைவருமானதிரு பில்கேட்ஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார்

ஊரடங்கை அமல்படுத்தியது பரிசோதனையை விரிவுபடுத்தியது தனிமைப்படுத்துவதற்காக ஹாட்ஸ் பாட் பகுதிகளை கண்டறிந்தது பராமரிப்பு சுகாதாரக்கட்டமைப்புகளைவலுப்படுத்திஇருப்பது ஆய்வுகளைஊக்குவித்துஅதிகரித்திருப்பதுஉள்ளிட்ட நடவடிக்கைகள் பாராட்டுக்கு உரியவை என்று அவர் கூறியுள்ளார்

தமிழகமுதலமைச்சர்திரு எடப்பாடிபழனிசாமிதொழில்அதிபர்களுடன்காணொலிக்காட்சிமூலம்ஆலோச னைநடத்திவருகிறார்

இந்நிலையில்படிப்படியாகமேலும்சிலவகையானதொழிற்சாலைகளைஅலு மதிப்பதுதொடர்பாகமுதலமைச்சர்இன்றுதொழில்அதிபர்களுடன்ஆலோசனைநட த்துகிறார் அவ்வாறுஅனுமதித்தால்நோய்த்தொற்றுபரவாமல்இருக்கமேற்கொள்ளவே ண்டியநடவடிக்கைகள்தொடர்பாகவும்தொழில்அதிபர்களுடன்முதலமைச்சர்ஆ லோசனைமேற்கொள்கிறார்

நரேந்திர மோடியின் மீதான மக்களின் நம்பிக்கை மேலும் அதிகரித்துள்ளது என்றுமார்னிங்கன்சல்ட்என்றசர்வதேசஆய்வுநிறுவனம்நடத்தியஆய்வில்தெரியவந் துள்ளது

இதில் பிரதமர் திரு

பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் அமெரிக்கஅதிபர்திரு டொனால்டுடிரம்ப் ஆஸ்திரேலியபிரதமர்ஸ்காட்மாரிசன்உள்ளிட்டோரைவிடபிரதமர்திரு நரேந்திரமோடிக்குமக்கள்அங்கீகாரம்அதிகஅளவில்உள்ளதுதெரியவந்துள்ளது இதுதொடர்பாககருத்துத்தெரிவித்துள்ளபிஜேபிதலைவர்திரு

நோய்த் தொற்றைக் கட்டுப்படுத்த அங்கும் ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அமலில்உள்ளன

இவை நேபாளத்திற்கான இந்திய தூதர் மூலம் அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து இந்தியாவின்உதவிக்காகபிரதமர்திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள பிரதமர் திரு

இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் திரு

நியூயார்க்கில்வீடுகளில்வளர்க்கப்படும்அந்தப்பூனைகளுக்குசுவாசப்பிரச்சி னைகள்இருந்ததைஅடுத்துஅவைபரிசோதனைக்குஉட்படுத்தப்பட்டதில்தொற்று பாதிப்புகண்டறியப்பட்டது தொற்றுபாதித்தமனிதர்களிடம்இருந்துஅந்தபூனைகளுக்குஇவைபரவிஇருக் கலாம்எனவும்மிருகங்களிடம்இருந்துமனிதர்களுக்குபரவவாய்ப்புஇல்லைஎன்றும் அமெரிக்கநோய்க்கட்டுப்பாட்டுமற்றும்தடுப்புமையம்தெரிவித்துள்ளது